அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

திரையரங்குகளை மீண்டும் திறப்பது குறித்து மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு பின்பற்றும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பொம்மைகள் தயாரிப்பதில் புதுமைகளை புகுத்த இளம் தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக பொம்மை உற்பத்தியாளர்களுடன் நேற்று கலந்துரையாடியபோது இதனை தெரிவித்த பிரதமர் இத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உதவி செய்யும் என்று கூறினார் குழந்தைகளின் உடல்திறனுக்கு உதவும் வகையிலான பொம்மைகளை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதபோன்ற பொம்மைகளை வடிவமைக்கும் வகையில் ஹாக்கத்தான் போட்டிகளை கல்வி நிறுவனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் யோசனை கூறினார் சுற்றுச் சூழலுக்கு மாசு இல்லாத வகையில் பொம்மைகளின் தயாரிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறத்தினார் பொம்மை உற்பத்தியிலும் மிகப் பெரிய வளர்ச்சியை இந்தியா எட்ட வேண்டும் என்பதும் சுயசார்பு பொருளாதாரத்தின் கனவுகளில் ஒன்று என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பல்வேறு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய தேசிய பணியாளர் தேர்வு முகமை நடத்தும் பொதுவான தகுதித் தேர்வை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தேர்வு முகமையின் மதிப்பெண்கள் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பணியாளர் தேர்வாணையங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுத்துறை நிறுவனங்களிடமும் இந்த மதிப்பெண்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆட்களை தேர்வு செய்யும்போது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஆகும் செலவும் நேரமும் இதன்மூலம் மிச்சமாகும் என்று அவர் கூறினார் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இத்தகைய வசதி பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காக தேசிய தேர்வு முகமை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்றும் அவர் கூறினார் இதுதொடர்பாக பல்வேறு மாநில அரசுகளுடன் மத்தியப் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை தொடர்பு கொண்டதாகவும் மதிப்பெண்களை பகிர்ந்து கொள்ளும் தேசிய தேர்வு முகமையின் யோசனைக்கு வரவேற்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த தடுப்பூசிக்கு நோய்த் தொற்றை தடுப்பதற்கான ஆற்றல் இருப்பது ஆரம்ப கட்ட பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக தடுப்பூசிக்கான அதிஊரமளிக்கப்பட்ட குழுவின் தலைவரான டாக்டர் வி

பால் கூறினார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இதன்படி இன்று அமுதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் ழடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவர் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

சென்னையப் போன்றே அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ரத்த அழுத்தம் உள்ளிட்ட இணை நோய்களால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சேலத்தில் நேற்று நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணியிடங்கள் மற்றும் பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அனிய வேண்டும் என்றும் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டால் நோய்த் தொற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார்

திலிப் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்குள்ளார் மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளியேற்றும் இவர்களது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று தனது ட்விட்டர் பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார் கிராமப்புறங்களை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க மாநில அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

மழைக்காலங்களில் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக அகற்ற உள்ளாட்சி நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் கிராமப்புற பகுதிகள் தூய்மையாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று அமைச்சர் திரு அன்பழகன் கூறினார் திரையரங்குகளை மீண்டும் திறப்பது குறித்து மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு பின்பற்றும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி அருகே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு அடுத்த மாதம் முதல் தேதி இதுதொடர்பாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக கூறினார்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவுத் தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் கைத்தறி நெசவுக்கான தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறினார் பெண்கள் குழுவாக செயல்பட்டு மத்திய அரசின் கடனுதவியை பெற்று தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தயான்சந்த் விரதுக்கு தாம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஏராளமான மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக மதுரையைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி தடகள வீரரும் பயிற்சியாளருமான திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் இந்நிலையில் தயான்சந்த் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ரஞ்சித் குமாருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விடா முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி வந்து சேரும் என்பதற்கும் உதாரணமாக திகழும் திரு ரஞ்சித் குமாருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவர் மேலும் பல இளம் வீரர்களை உருவாக்கி நாட்டிற்கு பெருமை தேடித்தர வாழ்த்துவதாகவும் ட்விட்டர் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் திருபிரணாப் முகர்ஜி உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு உயிர்காக்கும் சாதனங்கள் உதவியுடள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக இருப்பதாகவும் ராணுவ மருத்துவமனை கூறியுள்ளது

இன்று முதல் நாளை மற்றாள் வரை புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையப் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் தலைமறைவு குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் தங்களது நாட்டில் இருப்பதை பாகிஸ்தான் ஒப்புக் கொண்டுள்ளது தில்லியில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாதி தலைநகரில் நாசவேலையில் ஈடுபடவிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தில்லி காவல்துறை சிறப்புப் பிரிவு துணை ஆணையர் திரு

குஷாவா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ஸ்ரீ கங்கா நகர் என்ற இடத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்தவர்களில் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்தார்

கடம்பூர் ராஜு நேற்று திறந்து வைத்தார் அரசு மாளியத்துடன் கூடிய சூரிய சக்தி மோட்டார் பம்ப் செட் கள் அமைப்பதற்கு பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி